சுயசார்பு இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஜவுளித்துறைமிகமுக்கிய பங்காற்றுவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ராணுவதளபதிஜென்ரல் நரவானேமற்றும் வெளியுறவுத்துறைசெயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லாஆகியோர் இரண்டுநாள் பயணமாக இன்றுமியான்மர் செல்கின்றனர்

சுயசார்புஇந்தியாவின்வளர்ச்சிக்குஜவுளித்துறைமிகமு க்கியபங்காற்றுவதாகபிரதமர்திரு நரேந்திரமோடிதெரிவித் துள்ளார் இந்தியகலாச்சாரஉறவுமன்றம் நடத்தியசர்வதேசஇணையவழிகருத்தரங்கில்பேசியபிரதம ர் உலகத்தரம்வாய்ந்தஆடைகளைதயாரிப்பதில்நமதுநெசவா ளர்களுக்குஉதவும்விதத்தில் உலகத்தில்தற்போதுசெயல்படுத்தப்பட்டுவரும்சிறப்பானந டைமுறைகளைதெரிந்திருக்ககொள்ளவேண்டும்என்றுகுறி ப்பிட்டார் கருத்துக்களைபரிமாறிக்கொள்ளவும் மேலும்புதியபாதைகளைவகுப்பதற்குஇம்மாதிரியானகருத் தரங்குகள்உதவும்என்றுதிருமோடிகூறினார் இந்தியாவில்புதியவாய்ப்புகளை ஜவுளித்துறைஏற்படுத்தியுள்ளதுஎன்றும்அதிகஅளவில் வேலைவாய்ப்புகளைஉருவாக்கித்தரும்துறையாகஇதுசெ யல்பட்டுவருகிறது என்றுபிரதமர்நரேந்திரமோடிகுறிப்பிட்டார் உலகெங்கிலும்ஜவுளித்துறையில்அதிகஅளவில்பெண் கள்தான் பணியாற்றுவதாகவும் அந்ததுறை மிகச்சிறப்பாகசெயல்படுவதற்கும் அவர்கள்அதிகாரம்பெறுவதற்கும்இந்தத்துறைஉதவுவதாக வும் அவர் கூறினார் நாட்டின்ஜவுளித்துறைநமதுபாரம்பரியத்தையும்கலாச் சாரத்தையும்பிரதிபலித்துவருவதாகஆர்தெரிவித்தார் சுயசார்புடன்பலதிறமைகளைவெளிப்படுத்துவதல்புதுமைக ளைப் புகுத்துவதிலும் தற்காலத்துடன்பொருந்திப்போவதாககூமோடிகூறினார்

இது தொடர்பாகஅவர் வெளியிட்டுள்ளடுவிட்டர் செய்தியில் இந்தசம்பவத்திற்குகாரணமானவர்கள் மீதுகடுமையானதண்டனைஅளிக்கப்படுவதுஉறுதிசெய்யப்படும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார் ஹத்ராஸ் மாவட்டகாவல்துறைகண்காணிப்பாளர் மற்றும் மூன்றுகாவல்துறையினர் இந்தசம்பவம் தொடர்பாகபதவியிலிருந்துவெள்ளிகிழமையன்று இடைநீக்கம் செய்யட்பட்டிருப்பதாகதிருயோகிஆதித்யநாத் மேலும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்தசம்பவம் குறித்துமாநிலசிறப்பு புலனாய்வு அமைப்பு விசாரணைநடத்திவருவதுகுறிப்பிடத்தக்கது ராணுவத் தளபதிஜென்ரல் நரவானேமற்றும் வெளியுறவுத்துறைசெயலாளர் திருஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லாஆகியோர் இரண்டுநாள் பயணமாக இன்றுமியான்மர் செல்கின்றனர்

இந்தப் பேச்சுவார்த்தையின்போது

கோவிட் பாதிப்புகளைகருத்தில் கொண்டுதேர்வு எழுதுவோர் அனைவரும் தேர்வுக்கூடவளாகத்தில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியைப் பின்பற்றிதேர்வு எழுதிவருகின்றனர் இந்தியா பங்களாதேஷ் கூட்டுகடற்படைபயிற்சி இரண்டாவதநாளாக இன்றும் வடக்கு வங்கக் கடல் பகுதியில் நடைபெற்றுவருகிறது இந்தபயிற்சியில் இருதரப்பு கடற்படையின் கப்பல்கள் மற்றும் அதிநவீனவிமானங்கள் பங்கேற்றுள்ளன இன்றும் நாளையும் இருதரப்பு கடற்படையின் ஒருங்கிணைப்பு கூட்டுப்பயிற்சிநடத்தப்படும் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையேபாதுகாப்புத்துறையில் போர் உத்திகளைபரிமாறிக்கொள்ளவும் பயிற்சியில் ஈடுபடவும் இத்தகையநிகழ்வுகளுக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாககடற்படையினர் தெரிவித்தனர் கேரளமாநிலம் கொச்சிஅருகே இந்தியவிமானப் படைக்குசொந்தமானகிளைடர் விமானம் ஒன்றுவிழுந்துவிபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த இரண்டுகடற்படைவீரர்கள் உயிரிழந்தனர் இந்தவிபத்தில் வெப்டினெள்ட் ராஜுவ் ஜா மற்றும் கடற்படைவீரர் சுனில் குமார் ஆகியோர் சுப்பவ இடத்திலேயேஉயிரிழந்தனர் இந்தவிபத்துதொடர்பாக இந்தியகடற்படையின் தென்மண்டவபிரிவு விசாரணைக்குஉத்தரவிட்டுள்ளது

முகக்கவசம் மேலும் கட்டாயம் என்றும் சமூக இடைவெளியைபின்பற்றவேண்டும் என்றும் டிஜிட்டல் பணபரிவர்த்தனையைநடைமுறைபடுத்தவேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சமைத்தடணவைமட்டுமேவழங்க வேண்டும் சாலட் என்றும் மற்றம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளைவிற்பதைதவிர்க்கவேண்டும் என்றும் அறிவுறத்தப்பட்டுள்ளது விமானப் பயணிகள் போக்குவரத்து